திரு நரேந்திரமோடி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து மத்தியில் ஆட்சியமைக்க குடியரசுத்தலைவரிடம் உரிமைகோரவுள்ளார்

ஜெகன்மோகன் ரெட்டி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

உரிமையாளரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்

இந்திய ஆடவர்குழு வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் பிஜேபி நாடாளுமன்றக் கட்சித் தலைவராக திரு நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மக்களவைக்கு புதிதூக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் நாடாளுமன்றக் கட்சித் தலைவராக திரு நரேந்திர மோடியின் பெயரை பிஜேபி தேசியத் தலைவர் திரு அமித் ஷா மூத்த தலைவர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு நிதின் கட்காரி ஆகியோர் முன்மொழிந்தனர் தேசிய ஜனநாயக கூட்டனியின் தலைவராகவும் திரு நரேந்திர மோடி ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலனமச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி ஐக்கிய ஜனதா தள தலைவரும் பீகார் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் உட்பட கூட்டணிக் கட்சிகளின் தலைவர்கள் திரு நரேந்திர மோடி பிரதமர் ஆவதற்கு ஆதரவு தெரிவித்தும் வாழ்த்து தெரிவித்தும் இக்கூட்டத்தில் பேசினார்கள் இதைத் தொடர்ந்து மத்தியில் புதிதாக ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்தித்து திரு நரேந்திர மோடி உரிமை கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே பிரதமர் பதவியேற்பதற்கான நாள் குறித்து பிஜேபி ஆலோசனை நடத்தி வருவதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக மக்களவைத் தேர்தலில் பெற்ற வெற்றியை அடுத்து திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா ஆகியோர் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு எல் கே அத்வாளி திரு முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரை நேற்று சந்தித்து ஆசி பெற்றனர் நாளை குஜராத் செல்லும் பிரதம் திரு நரேந்திரமோடி அவரது தயாாரை சந்தித்து ஆசிபெறவுள்ளார் பின்னர் நாளை மறுநாள் வாரணாசி செல்லும் அவர் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கவுள்ளார்

மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்ததற்கு பொறுப்பேற்று திரு ராகுல்காந்தி தலைவர் பதவியிலிருந்து விலக முன்வந்ததை அக்கட்சியின் செயற்குழு நிராகரித்து விட்டது புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செயற்குழுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீப் சிங்கர்ஜிவாலா திரு ராகுல்காந்தி பதவி விலக விருப்பம் தெரிவித்தபோதும் செயற்குழு உறுப்பினர்கள் ஒருமனதாக அதனை நிராகரித்து விட்டதாக கூறினார் சவால்கள் நிறைந்த இத்தகைய சூழலில் திரு ராகுல்காந்தியின் தலைமையும் வழிகாட்டுதலும் தேவை என்பதை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் கட்சியை மறுசீரமைப்பதற்கு தேவையான மாற்றங்களை செய்யும் அதிகாரத்தை காங்கிரஸ் தலைவருக்கு செயற்குழு அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார் மக்களவைத் தேர்தல் முடிவுகளை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக் கொள்வதாகவும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக அது செயல்படும் என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தேர்தலில் தோல்வி அடைந்த போதும் பிரிவினைவாத சக்திகளுக்கு எதிரான காங்கிரசின் போராட்டமும் கட்சியின் கோட்பாடுகளும் வலுவாக தொடரும் என்றும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றைய செயற்குழுக் கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஐக்கிய முற்போக்கு கூட்டணித் தலைவர் திருமதி சோனியாகாந்தி முன்னாள் பிரதமர் டாங்டர் மன்மோகன் சிங் மற்றும் மூத்த தலைவர்கள்கள் திரு குலாம் நபி ஆஸாத் திரு மல்விகார்ஜூன கார்கே திரு ப சிதம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

இதில் சுட்டமன்ற கட்சித் தலைவராக திரு ஜெகன்மோகன் ரெட்டி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் நாடாளுமன்றக் குழுக் கூட்டமும் நடைபெற்றது பின்னர் திரு ஜெகன்மோகன்ரெட்டி ஆந்திர மாநில ஆளுநர் திரு நரசிம்மனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் அப்போது தமது கட்சியைச் சேர்ந்த சுட்டப்பேரபை உறுப்பினர்களின் பட்டியலையும் ஆளுநரிடம் சமர்ப்பித்தார்

ஒடிஸாவின் முதலமைச்சராக திரு நவின் பட்நாயக் ஐந்தாவது முறையாக மீண்டும் பதவியேற்க உள்ளா் இந்நிலையில் தனது ராஜினாமா கடிதத்தை அம்மாநில ஆளுநர் திரு கணேஷி வாலிடம் இன்று வழங்கினார் இதனை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் புதிய அரசு பதிவியேற்கும் வரை முதலமைச்சராக தொடருமாறு கேட்டுக்கொண்டார் இதற்கிடையே பிஜூ ஜனதாதள் கட்சியிள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நாளை புவனேஸ்வரில் கூடி திரு நவின் பட்நாயக்கை அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கவுள்ளது இதன் பின்னா் ஆளுநரை சந்தித்து புதிய அரசு அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது

திமுக மக்களவைக்குழு தலைவராக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக உறுப்பினர்களின் கூட்டம் கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னை அண்ணா அறிவாவயத்தில் நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் திமுக மக்களவைக்குழுவின் துணைத்தலைவராக திருமதி கனிமொழியும் கொறடாவாக முன்னாள் மத்திய அமச்சர் திரு ஆ ராசாவும் பொருளாளராக திரு எஸ் எஸ் பழனிமாணிக்கமும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மாநிலங்களவை திமுக குழுத்தலைவராக திரு திருச்சி சிவாவும் கொறடாவாக திரு டிகேஎஸ் இளங்கோவனும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் முன்னதாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக மக்களவை உறுப்பினர்களும் சுட்டப்பேரவை உறுப்பினர்களும் இன்று காலை அண்ணா நினைவிடத்தில் சான்றிதழ்களை வைத்து மரியாதை செலுத்தினர்

தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு குனில் அரோரா தேர்தல் ஆணையர்கள் திரு அசோக் லவாசா திரு கவில் சந்திரா ஆகியோர் குடியரகத் தலைவர் மாளிகைக்கு சென்று இந்த பட்டியலை இன்று சமர்ப்பித்தனர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை கொண்ட தேர்தல் ஆணையத்தின் அறிவிக்கையும் குடியரசுத் தலைவரிடம் அளிக்கப்பட்டது

இச்சுப்பவம் தொடர்பாக பயிற்சி வகுப்பின் உரிமையாளரை அம்மாநில காவல் துறை கைது செய்துள்ளது பின்னர் செய்திளார்களிடம் பேசிய சூரத் நகர் காவல் துறை ஆணையர் திரு சதீஷ் சர்மா கட்டிட உரிமையாளர் மற்றும் பயிற்சி வகுப்பின் உரிமையாளர் ஆகியோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் குற்றவியல் சட்டத்தில் பல்வேறு பரிவிகளின்கீழ் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் பெரும்பாவானோர் சிறுமிகள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மூன்று மாடிகளைக் கொண்ட அந்த கட்டிடத்தின் மேற்கூறையில் நடத்தப்பட்ட வடிவமைப்பு மற்றும் வரைகலை தொடா்பாள வகுப்பறையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்போது பயிற்சியில் ஈடுபட்டிருந்தவர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குஜராத் முதலமைச்சர் சும்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டார் இதற்கிடையே அகமதாபாத் ராஜ்கோட் வதோதரா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நடத்தப்பட்டு வந்த தனிப்பயிற்சி மையங்களை மூடுமாறு அம்மாநில அரசு உத்தரவிட்டுளளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தவா நாள்கு வட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் அறிவிக்கப்பட்டுள்ளது

கடந்த வியாழக்கிழமையன்று பாதுகாப்பு படையினரால் தீவிரவாதி ஐஹிர்முஷா கொல்லப்பட்டதையடுத்து அப்பகுதிகளில் நடந்த ஆர்பாட்டங்களை தடுத்து அமைதி ஏற்படுத்தும் நடவடிக்கையாக அங்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தென்னாப்பிரிக்காவின் அதிபராக திரு சிறில் ரமபோசா இன்று பதவியேற்றார் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் தலைவரான திரு ரமபோசா அதிபருக்கான பொது தேர்தலில் வெற்றிபெற்றார்

இதனிடையே அந்நாட்டின் முன்னாள் அதிபர் திரு ஜேக்கப் ஜுமா மீது கமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளையடுத்து அவர் தனது பதவியை கடந்த பிப்ரவரி மாதம் ராஜினாமா செய்தார்

அந்நாட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமெரிக்காவின் இத்தகைய நடவடிக்கைகள் அப்பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் என்று கூறினார்